தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு

மக்களை சென்றடைந்திருப்பதாக பிரதமர் திரு

இந்திய அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டி டப்ளினில் இன்றிரவு எட்டரை மணிக்கு நடைபெறுகிறது சட்டப்பேரவை தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு

சட்டப்பேரவையில் இன்று காவல் துறையின் மானியக் கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் காவல்துறையினர் குற்றங்களை தடுப்பதுடன் குற்றவாளிகளை விரைவாக கைது செய்வதில் முன்னோடிகளாக திகழ்கிறார்கள் என்றார் தேசிய புள்ளி விவரக் கணக்குகளின்படி தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகரித்திருப்பதாகவும் குற்றங்கள் குறைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார்

கடத்தப்பட்ட சிலைகள் மீட்பு திருடு போன பொருட்கள் மீட்பு போன்ற நடவடிக்கைகளில் காவல் துறையினர் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார்

டி எம்

டி எம் குற்றங்களை குறைப்பதற்கு அந்தந்த வங்கிகளின் ஏ

தேசிய அளவில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் தமிழக காவல்துறை முதலிடத்தைப் பிடித்து ஒட்டு மொத்த சாம்பியன் பட்டம் வென்றிருப்பதாக முதலமைச்சர் பாராட்டு தெரிவித்தார்

சட்டப்பேரவையில் இன்று கேள்விநேரத்தின் இதை தெரிவித்த அவர் ஒவ்வொரு அரசுப்பள்ளியிலும் கல்லூரியிலும் நாட்டுப்புற கலை பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்று கூறினார்

கூத்து அரங்கம் நாடகக்கலை போன்றவற்றை பாதுகாப்பதற்கு ஒரு லட்சம் ருபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார்

விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர் மாநிலத்தின் பல வழித்தடங்களில் சீரமைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போக்குவரத்து கழகங்களின் செலவைக் குறைத்து சீரான சேவை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார்

சுற்றுலாத்துறை கவனாா்ப்பு திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலை சுற்றியுள்ள கடைகளை காலி செய்வதன் மூலம் வியாபாரிகளுக்கு ஏற்பட்டுள்ள நிலை குறித்து திமுக உறுப்பினர் திரு

வேலு சட்டப்பேரவையில் இன்று கவனர்ப்பு ஒன்றை கொண்டு வந்தார் இதற்கு பதிலளித்து பேசிய இந்துசமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேவூர் எஸ் ராமச்சந்திரன் திருவண்ணாமலை கோவிலை சுற்றியுள்ள கடைகள் தொடர்பாக பல்வேறு நிலைகளில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார்

எனவே பாதுகாப்பை கருதி கடைகள் அகற்றப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார்

ஆளுநரின் அலுவலகத்திலிருந்து நேற்று வெளியிடப்பட்ட கடிதம் தொடர்பாக பேரவையில் எதிர்க்கட்சித்தலைவர் திரு

ஸ்டாலின் கவனஈர்ப்பு ஒன்றை கொண்டு வந்தார் இந்தக் கடிதத்தில் மாநில தலைமை செயலாளருடனும் வருவாய் நிர்வாக ஆணையருடனும் கலந்து ஆலோசித்த பின்னரே ஆளுநர் மாவட்ட ஆய்வுகளை மேற்கொண்டதாக கூறப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டி முதலமைச்சருக்கு தெரியாமல் இத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறதா என்பது குறித்து அவர் விளக்கமளிக்க வேண்டும் என்று திரு

அப்போது குறுக்கிட்டு பேசிய பேரவைத்தலைவர் திரு

தனபால் மாநில ஆளுநர் மாவட்டங்களுக்கு செல்லும் போது அந்தந்த மாவட்ட நிர்வாகங்களுக்கு தலைமை செயலாளர் முறைப்படியான தகவல் தெரிவிக்க வேண்டும் என்பதன் அடிப்படையிலேயே இந்த கடிதம் வெளியிடப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார்

இதுபோன்ற நடவடிக்கைகளுக்கு முதலமைச்சரிடம் தாம் உரிய விளக்கத்தை எதிர்பார்த்தாகவும் அவர் பதில் தராததையடுத்து அதனை கண்டித்து வெளிநடப்பு செய்வதாகவும் கூறினார் இதனையடுத்து திமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர்

மத்திய அரசின் பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்ட பயனாளிகளுடன் நமோ அலைபேசி செயலி மூலம் இன்று கலந்துரையாடிய அவர் பெண்கள் அதிக அளவில் வங்கி கணக்குகள் துவங்க முன்வந்துள்ளதை பாராட்டியுள்ளார் ஏழை எளிய மக்களுக்கு சமூகப் பாதுகாப்பையும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோருக்கு நிதி ஒதுக்கீட்டையும் உறுதி செய்வதே பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்களின் முக்கிய நோக்கம் என்றும் பிரதமர் எடுத்துரைத்தார்

ராணுவத் தளவாடங்கள் குறித்த கணிணி தணிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் இதனடிப்படையில் புதிய தளவாடங்களை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்

சத்தியநாராயணன் விசாரணை மேற்கொள்ள உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது இதுதொடர்பான கோரிக்கை மனுவை விசாரித்த நீதிபதிகள் அருண்மிஸ்ரா எஸ்

கவுல் அடங்கிய விடுமுறைக்கால அமர்வு இதற்கான உத்தரவை இன்று பிறப்பித்ததோடு இந்த வழக்கை நீதிபதி சத்தியநாராயணன் புதிததாக விசாரிப்பார் என்று தீர்ப்பளித்துள்ளது